இன்று மாலை முதல் மூடப்படவுள்ளன

தொழில்துறையினரை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

ஊதியத்ததை வழங்க நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது

நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ வசதிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அத்தியாவசியப் பொருட்களான பால் காய்கறி மளிகை இறைச்சி மீன்கடை போன்றவை தவிர அனைத்து கடைகளும் வணிக வளாகங்களும் இயங்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய துறைகள் மற்றும் அலுவலகப் பணிகள் தவிர மற்ற அரசு அலுவலகங்கள் செயல்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது

சென்னையில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் லண்டனில் இருந்து திரும்பிய சென்னை புரசைவாக்கத்தைச் சே்ந்த இளைஞா் மற்றும் திருப்பூரைச் சே்ந்த ஒருவருக்கும் இத்தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதுடன் மதுரையைச் ஒருவரும் வா்ட்டல் கனி அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

சி ஐ ஐ அசோசேம் ஃபிக்கி உள்ளிட்ட தொழில் வர்த்தக கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய பிரதமா் வா்த்தகத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைத்துவிட வேண்டாம் என்று வலியுறுத்தியுனார் தொழிலாளர்களின் தேவை ஒருமித்த தெரிவித்த அமைப்பு சாரா குறித்த கருத்த தொழில்துறையினரை பாராட்டிய பிரதம் பொருளாதார ஒருங்கிணைப்பில் இது ஒரு புதிய தொடக்கம் என்றும் குறிப்பிட்டாா் இதே போன்று நாட்டில் உள்ள முக்கிய மின்னனு ஊடகவியலாளர்களுடனும் பிரதம் கலந்துரையாடினார்

செய்தியாளா்கள் புகைப்பட கலைஞா்கள் மற்றும் தொழில் நுட்பவியாளா்கள் தங்களது இடையறாத பணியின் மூலம் நாட்டிற்கு பெரும் சேவை புரிவதாக பாராட்டிய பிரதமர் நேர்மறையான தகவல்களை தெரிவிப்பதன் மூலம் மக்களிடையே காணப்படும் அச்சத்தையும் அவ நம்பிக்கையையும் போக்க ஊடகங்கள் முன்வர வேண்டுமென கேட்டுக் கொண்டார்

தற்காலிக மற்றும் அவுட்சோ்சிங் அடிப்படையில் பணியாற்றுவோரின் சமூக இடைவெளி காலத்தை பணிக்காலமாக கருதி அவர்களுக்கு உரிய ஊதியத்தை வழங்க வேண்டுமென நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது

மத்திய அரசின் தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் மற்றும் சார் அலுவலகங்களுக்கும் இது பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது இதேபோன்று மத்திய தொழிலாளர் நலத்துறையும் பொதுத்துறை மற்றும் தனியார் தொழில்நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு சும்பள பிடித்தம் ஏதும் செய்யக்கூடாது என்றும் சமூக இடைவெளி காலத்தை லே ஆப் காலமாக கருதக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது

பின்னர் மாநிலங்களவையிலும் இந்த மசோதா விவாதம் இன்றி நிறைவேற்றப்பட்டு மக்களவைக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அதனைத்தொடர்ந்து இருஅவைகளும் திட்டமிட்ட தேதிக்கு ஒன்பது நாட்கள் முன்னதாக நேற்றுடன் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன

இந்த பேருந்துகளை கட்டணமில்லாமல் இயக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் ஸ்டிக்கா் ஓட்டப்பட்டு அந்த வீடுகளில் வசிப்போரின் நடமாட்டம் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார்

கோவிட் தொற்று காரணமாக உள்நாட்டு விமான போக்குவரத்து நேற்று நள்ளிரவுடன் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது மத்தியப்பிரதேச பிரதேச முதலமைச்சராக பி ஜே பி மூத்த தலைவர் திரு சிவராஜ் சிங் சவுகான் நேற்றிரவு பதவியேற்றுக் கொண்டார்